நரேந்திர மோடி இன்று கூட்டம் ஒன்றை நடத்தினார்

புதுச்சேரியில் பிராந்திய வாரியாக அனுமதிக்கப்பட உள்ள செயல்பாடுகள் குறித்து நாளை அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார் வேளாண் துறையின் பிரச்சனைகள் மற்றும் இத்துறையில் தேவைப்படும் சீர்திருத்தங்கள் குறித்து பிரதமர் திரு

மதிப்புக் கூட்டும் செயல்பாடுகள் மூலம் வேளாண் துறையின் முழு ஆற்றலையும் வெளிக் கொணர்ந்து விவசாயிகளுக்கு நன்மை புரிவதில் தொழில் நுட்பங்களின் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டுமென்று பிரதமர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார் வேளாண் பொருளாதாரத்தை துடிப்பு மிக்கதாக மாற்றுவதில் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளின் பங்கு பணிகளை மேலும் வலுப்படுத்தவும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப் பட்டது தேசிய அளவிலான மின்னணு வேளாண் சந்தையை ஒருங்கிணைந்த இ வர்த்தக வசதியாக மேம்படுத்துதல் ஒவ்வொரு வேளாண் விளை பொருளுக்கும் தனித்தனியே ஏற்றுமதி வாரியம் அமைத்தல் விவசாயிகளுக்கு கடன் அட்டை வழங்க சிறப்பு இயக்கம் நடத்துதல் வேளாண் பொருளாதாரத்தில் முதலீடுகள் மற்றும் தொழில்நுட்பங்களைப் புகுத்த ஒரே சீரான சட்டக் கட்டமைப்பு ஒன்றைக் கொண்டுவருதல் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப் பட்டது சிறு மற்றும் விளிம்புநிலை விவசாயிகளின் நலன்களைப் பாதுகாக்க புதிய நடவடிக்கைகள் தேவை என்றும் பிரதமர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார்

வெளி மாநிலங்களில் சிக்கியுள்ளவர்களை சொந்த ஊருக்கு அழைத்து வருவதற்கான ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் மட்டும் மாநில அரசுகளின் தேவைக்கேற்ப இயக்கப்படும் என்றும் சரக்கு ரயில் சேவைகள் தற்போது உள்ளதைப் போலவே தொடரும் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது கொரோனா பரவாமல் தடுக்கும் வகையில் உள்நாட்டு அளவிலான மற்றும் பன்னாட்டு விமான சேவைகள் அடுத்த அறிவிப்பு வெளியாகும் வரை நிறுத்தி வைக்கப் பட்டிருக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் பயனிகள் டிக்கெட் பதிவு செய்துகொள்ள ஏதுவாக முன்கூட்டியே அறிவிப்பு வெளியிடப் படும் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது முதுபெரும் தொல்லியல் ஆய்வாளர் பேராசிரியர் பி பி லால் நூற்றாண்டு பிறந்த நாளான இன்று புதுடில்லி யில் இந்தியா வின் மறு கண்டுபிடிப்பு என்ற தலைப்பில் அவரைப் பற்றிய நூல் ஒன்றை மத்திய காலாச்சார துறை அமைச்சர் திரு பிரகலாத்சிங் பட்டேல் வெளியிட்டார் வாழும் அறிஞராகத் திகழும் பேராசிரியர் பி

லால் ஆங்கிலேயர் ஆட்சியில் அழிக்கப்பட்ட இந்தியா வின் பாரம்பரியத்தை மறு கண்டுபிடிப்பு செய்தவர் என்று அமைச்சர் கூறினார் புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் சத்யஜித் ரே யின் பிறந்த நாள் நூற்றாண்டு தினமான இன்று கொல்கொத்தா வில் உள்ள அன்னாரின் இல்லத்தில் திரைப்பட கலைஞர்கள் மலர் அஞ்சலி செலுத்தினர் கொரோனா பொதுமுடக்கம் காரணமாக கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் தவிர்க்கப்பட்ட போதிலும் பல்வேறு தொலைக்காட்சி அலைவரிசைகள் சத்யஜித் ரே யின் புகழ்பெற்ற திரைப்படங்களையும் அவரைப் பற்றிய நேர்காணல் நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பின

புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் எந்தெந்த பிராந்தியத்தில் எத்தகைய தொழிற்சாலைகள் மற்றும் கடைகளைத் திறக்கலாம் என்பது குறித்து நாளை நடைபெற உள்ள மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியங்கள் பச்சை மண்டலத்திலும் புதுச்சேரி மற்றும் மாஹே பிராந்தியங்கள் ஆரஞ்ச் மண்டத்திலும் இருப்பதாகத் தெரிவித்தார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

சுகாதாரத் துறை இயக்குனர் டாக்டர்